வெளிநடப்பு செய்தன

நியாயவிலைக்கடைகள் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று மத்திய உணவு நுகர்வோர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மக்களவை இன்று கூடியதும் குடியுரிமை சட்டதிருத்தம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் குறித்து தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படும் சர்ச்சை கருத்துக்கள் போன்ற பிரச்சினைகளை எதிர்கட்சிகள் எழுப்ப முயன்றன அவைத்தலைவர் திரு

குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா பதில் அளிக்க விரும்புவதாக மக்களவைத்தலைவர் கூறியதை செவிமடுக்காத எதிர்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பியவாறு காணப்பட்டனர் இதனால் நிலவிய அமளி காரணமாக அவை நன்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியபோது அதே நிலைமை தொடா்ந்ததோடு காங்கிரஸ் திமுக உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி கோஷங்களை எழுப்பினார்கள் இருப்பினும் இந்த அமளியினூடே மக்களவைத்தலைவர் பூஜ்ய நேரத்தை தொடர்ந்தார் அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி மகாத்மா காந்தியடிகள் தொடர்பாக சம்மந்தப்பட்ட பிஜேபி உறுப்பினர் ஏற்கனவே தமது கருத்தை தெளிவுபடுத்தியிருப்பதாக சுட்டிக்காட்டினார்

அப்போது குறுக்கிட்ட மக்களவை காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆளும் கட்சியினர் மகாத்மா காந்தியடிகளை அவமதிப்பதாக குற்றம் சாட்டினார் அதனைத்தொடர்ந்து காங்கிரஸ் திமுக தேசியவாத காங்கிரஸ் இடதுசாரி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்

அவை கூடியதும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் திரு டெரிக் ஒப்ரைன் இப்பிரச்சினையை எழுப்ப முயன்றபோது அவைத்தலைவர் அதற்கு அனுமதி மறுத்தார் கோஷம் எழுப்பிய எதிர்கட்சி உறுப்பினர்களை தத்தம் இருக்கைக்கு திரும்ப அவர் அறிவுறுத்திய போதிலும் யாரும் அதற்கு செவிமடுக்காமல் குரல் எழுப்பியவாறு காணப்பட்டனர் மகாத்மா காந்தியடிகள் பற்றி பிஜேபி உறுப்பினர் தெரிவித்ததாக கூறப்படும் கருத்துக்கும் அவர்கள் ஆட்சேபம் தெரிவித்தனர்

மாநிலங்களவையில் பூஜ்ய நேரத்தில் இதுகுறித்து பேசிய ஆம்ஆத்மி கட்சி உறுப்பினர் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் குற்றவாளிகள் உடனடியாக தூக்கிலிடப்பட வேண்டும் என்று கோரினார்

இத்தகைய கொடூரமான குற்ற செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு அனைத்து சட்ட வாய்ப்புகளும் வழங்கப்பட்டதாகவும் கூறினார் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை தாமதமாவதற்கு காரணம் டெல்லி அரசு என்று அமைச்சர் திரு

பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையமாக இந்தியர் என்பதை நோக்கமாக கொண்டு நடத்தப்படும் இக்கண்காட்சியில் இத்துறையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது எதிர்காலங்களில் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளில் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டுவருவதற்கான பணிகளுக்கு தனி கவனம் செலுத்தப்படும் முப்படைகள் விண்வெளி ஆராய்ச்சி துறைகளில் நடைபெறும் அதிநவீன ஆய்வுகள் குறித்த தகவல்கள் கண்காட்சியில் இடம்பெறுவதோடு பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சிறு குறு நடுத்தர தொழில்நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரிப்பது தொடர்பான ஆலோசனைகளும் நடைபெறும்

எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது வரும் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் லண்டன் கிங்ஸ் மருத்துவமனையின் கிளையை தமிழகத்தில் அமைப்பது சிறுகுறு தொழில்களுக்கான சலுகை திட்டங்கள் போன்றவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு

செங்கோட்டையன் திரு

மேலும் துவாக்குடி முதல் மாத்தூர் ரவுண்டானா வரையிலான அரைவட்ட சுற்றுச்சாலை இம்மாத இறுதிக்குள் போக்குவரத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார்

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இத்தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடை பயணத்தை ஆட்சித்தலைவர் திரு

தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்சித்தலைவர் திரு